மற்றும் தொழில்முனைவோர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

வட மாநிலங்களில் நிலவும் கடும் குளிர் காரணமாக விமானம் மற்றும் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன

கிலோ மகளிர் எடைப் பிரிவில் தங்கம் வென்றுள்ளார்

தேசிய பாதுகாப்பு ஆவோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் இந்திய குழுவும் சீன வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு வாய் இ தலைமையில் சீன குழுவும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளனர்

இளைஞர்களின் திறன் வளர்ப்பை அதிகரிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை அமைச்சகம் எடுத்து வருகிறது திறன் மிக்க இந்தியாவை உருவாக்குவதற்காக உயர் தரத்திவான பயிற்சிகளை இந்த அமைச்சகம் வழங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு திறன்மேம்பாடு மற்றும் கல்வி அறிவு அவசியமாகிறது

இதன் மூலமாக ஆண்டிற்கு ஒரு வட்சம் இளைஞர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சியை பெறுகின்றனர்

இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தாரிக் காஸ்மி முகமது அக்தர் என்று அழைக்கப்படும் தாரிக் ஆகிய இருவருக்கும் ஜம்பது ஆயிரம் ரூபாய் அபராதமும் ஆயுள் தண்டனையும் விதித்து கூடுதல் மாவட்ட நீதிபதி அசோக் குமார் நேற்று தீர்ப்பு வழங்கினார்

இதுகுறித்த வழக்கை உத்தரப்பிரதேச காவல்துறையின் பயங்கரவாதத்திற்கு எதிரான சிறப்பு காவல் பிரிவினர் பதிவு செய்து விசாரித்து வந்தனர்

பொதுவாக இந்த தேர்தல் அமைதியாக நடைபெற்றதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருவினய் குமார் சௌபே தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் தனியார் நிறுவனங்கள் முதவீடு செய்வதற்கு போட்டி போடுவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் இங்குள்ள பொருளாதாரம் மற்றும் இளைஞர்களின் திறன்களை கண்டு தனியார் நிறுவனங்கள் அதிக அளவில் தங்களுடைய தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களை திறப்பதற்கு முன்வந்துள்ளதாக சர்வதேச பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் என்ற சர்வதேச ஆலோசனை அமைப்பு நடத்திய கூட்டத்தில் அவர் தெரிவித்துள்ளார்

ஜம்மு பல்கலைக்கழக வளாகம் காஷ்மீர் பல்கலைக்கழகம் என்ஜடி ஐஐஎம் ஐஐடி மற்றும் பல கல்வி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு முகாம்கள் விரைவில் நடத்தப்படும் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார்

தில்லி காவல்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவல்துறை உயர் அதிகாரிகள் உட்பட பல காவல்துறையினரை போராட்டக்காரர்கள் கற்களால் வீசி தாக்கியதில் அவர்கள் காயம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கலவரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தில்லி காவல்துறை எச்சரித்துள்ளது

தில்லிக்கு வெளியே இருந்து வந்துள்ள சிலர் கலவரத்தை ஏற்படுத்தும் விதத்தில் போராட்டம் நடத்தி வருவதாக காவல்துறை செய்தித் தொடர்பாளர் திரு எம் எஸ் ரண்டாவா தெரிவித்துள்ளார் வட மாநிலங்களில் கடும் குளிர் நிலவி வருகிறது ஜம்மு காஷ்மீர் இமாச்சவப்பிரதேசத்தில் பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது

நூற்றுக்கும் மேற்பட்ட ரயில்களின் பயண நேரங்கள் இரண்டு மனி நேரத்திற்கும் கூடுதலாக தூமதம் ஆகியுள்ளது தில்லியில் குளிர் ஆறு புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸாக இருக்கிறது கடும் குளிருடன் நாளை லேசான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக வாளிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் உள்நாட்டு விவகாரத்தில் சரியான புரிதல் இல்லாமல் மலேசியா அறிக்கைகளை வெளியிட வேண்டாம் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து மலேசிய பிரதமர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் சரியானதல்ல என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்று நாடுகளிலிருந்து வெளியேற்றப்படும் சிறபான்மையின மக்களை பாதுகாக்கும் வகையில் அவர்களுக்கு குடியுரிமை அளிக்கும் விதத்தில் இந்தச் சுட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தச் சுட்டம் தற்போது இந்தியாவில் வாழும் இந்தியர்களுக்கு எந்த விதத்திலும் எதிரானது அல்ல என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் புதிதாக பயன்படுத்தப்படும் ஃபாஸ்டாக் கட்டணம் செலுத்தும் முறையில் தொழில்நுட்பக் கோளாறுகள் சரி செய்யப்பட வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது

இந்நிலையில் தொழில்நுட்பக் கோளாறுகளால் பயணிகளுக்கு சிரமம் ஏற்படுவதாக தாக்கல் செய்யப்பட்ட பொது நல மனுவை விளரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஏ பி சாஹி மற்றும் நீதிபதி சுப்பிரமணியம் பிரசாத் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை நேற்று பிறப்பித்தது உரிய விளக்கங்களுடன் கூடுதல் மனுவை தாக்கல் செய்ய மனுதாரருக்கு அறிவுறுத்தி விசாரணையை அடுத்த மாதத்திற்கு ஒத்தி வைத்துள்ளது ஐரோப்பிய யூனியனிலிருந்து வெளியேறுவதற்காக பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பிரதமர் போரிஸ் ஜான்சனின் முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டுள்ளது

இந்தப் பேச்சுவார்த்தைகள் ஜனநாயக ரீதியில் நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தில்லி உட்பட வட மாநிலங்களில் நேற்று நிலநடுக்கம் உணரப்பட்டது இது ரிங்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி மூன்றாக பதிவாகி உள்ளது இந்த நிலநடுக்கத்தின் மையப்பகுதி ஆப்கானிஸ்தானில் உள்ள ஹிந்த்குஷ் என்ற இடத்தில் ஏற்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன